வரைமக்கள் ழ பொறுப்புணர்வுடன் செயல்படவேண்டும் என்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

இந்தியா வியட்நாம் இடையேயானவர்த்தகமாநாடுகாணொலிகாட்சிவாயிலாக இன்றுநடைபெற்றது

தெரிவித்துள்ளது

செய்யதீர்மானித்துள்ளது

பண்டிகைக்காலங்களைஒட்டிமக்கள்வெளியேசெல்லவேண்டியிருப்பதால் முகக்கவசம் அனிதல் தனிநபர் இடைவெளிபோன்றவற்றைகண்டிப்பாகபின்பற்றவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்

பாதுகாப்பு தளவாடகொள்முதலில் புதியவழிகாட்டுதல் கையேட்டுக்கானஒப்புதலைஅத்துறைக்கானஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அளித்துள்ளார் உள்நாட்டிலேயே புதியதொழில்களைஊக்குவிப்பது

சுயசார்பைஎட்டுவதுஉள்ளிட்டமுக்கிய இலக்குகளைஅடையும் வகையில் இந்தகையேடுதயாரிக்கப்பட்டிருப்பதாகபாதுகாப்புத் துறைஅமம்சகஅலுவலகம் வெளியிட்டுள்ளடுவிட்டர் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தகையேடுகுறித்துகருத்துதெரிவித்துள்ளதிரு ராஜ்நாத் சிங் உள்நாட்டுபாதகாப்பு தளவாடஉற்பத்தியைமேம்படுத்துவதற்கும் எளிமையானநடைமுறைகளைகொண்டுவருவதற்கும் வழிகாட்டியாகஇது அமையும் என்றுதெரிவித்துள்ளார் அல்லாம் மாநிலத்தில் நாட்டில் முதன்முறையாகஅமைக்கப்படும் உற்பத்திக்கானஅடிப்படைபொருட்களைதயாரிக்கும் நவீனதொழில் பூங்ளவிள் கட்டுமானப் பணிகளைமத்தியசாலைப் போக்குவரத்துமற்றும் நெடுஞ்சாலைத் துறைக்கானஅமைச்சர் திருநிதின்கட்காரி இன்றுதொடங்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசியஅவர் உற்பத்திப் பொருட்களுக்கான இந்ததொழில் பூங்காபலலட்சம் பேருக்குவேலைவாய்ப்புகளைஉருவாக்கித் தரும் என்றுதெரிவித்தார் கடந்தஆறாண்டுகளில் நாட்டின் வடகிழக்குமாநிலங்களில் நெடுஞ்சாலைப் பணிகள் அதிகளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டு இருப்பதைஅடுத்து இந்ததொழில் பூங்காவுக்கானஅடிப்படைசாலைப் போக்குவரத்துவசதிகளும் கிடைத்திருப்பதாகஅவர் கூறினார்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியசுகாதாரத்துறைசெயலாளர் திருராஜேஷ் பூஷன் கடந்தபத்துமாதங்களில் நாட்டில் மருத்துவசிகிச்சைக்கான ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இல்லையென்றுகுறிப்பிட்டார் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்குதேவையானபோதியஅளவு ஆக்ஸிஐன் குறித்துகண்காணிக்கசுகாதாரத்துறைஅமைச்சகத்தில் கட்டுப்பாட்டுஅறைஅமைக்கப்பட்டுள்ளதாககூறினார்

இம்மாநாட்டில் கலந்தகொண்டுபேசியவெளியுறவுத்துறைஅமைச்சகசெயலாளர் திருமதிரிவா கங்குலிதாஸ் இந்தியா வியட்நாம் நாடுகளுக்கிடையேவர்த்தகம் மற்றம் முதலீட்டுதுறைகளில் மேலும் ஒத்துழைப்பைவலுப்படுத்தஉறுதிபூண்டுள்ளதாககூறினார்

இந்தியாவிலிருந்து இறைச்சி மீன் சோளம் இரும்பு மருந்துபொருட்கள் பருத்தி இயந்திரங்கள் ஆகியவைஏற்றுமதி செய்யப்படுகிறது வியட்நாமிலிருந்தமொபைல் போன் மின்னனு இயந்திரங்கள் மற்றும் உபனரணங்கள் கனிப்பொறிகள் மின்னனுவன்பொருள்கள் இயற்கைரப்பர் மற்றும் காஃபிஆகியவை இறக்குமதி செய்யப்படுகிறது சென்னைகாவல்துறைதலைம்அலுவலகத்தில் வீரகாவலர்களுக்கானநினைவு கல்வெட்டை முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி இன்றதிறந்துவைத்தார்

மாநிலஅமைச்சர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர்

தலைமைத்தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையின்படி மத்தியஅரசு இதற்குடப்புதல் அளித்துள்ளது

வடக்குகர்நாடகாவில் நடைபெற்றுவரும் மீட்புப்பணிகளில் தேசியபேரிடர் மீட்புப்படை ரானுவத்தினர் மாநிலபேரிடர் மீட்புப்படைமற்றும் தீயணைப்புப்படையினர் ஆகியோர் ஈடுபட்டுவருகின்றனர் பாதிக்கப்பட்டமக்கள் தங்கவைக்கப்பட்டுள்ளநிவாரணமுகாம்களில் உணவு போர்வை குடிநீர் முகக்கவசம் மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டுவருவதாககர்நாடகஅரசுதெரிவித்துள்ளது

ஷாங்காப் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் தலைமைவழக்கறிஞர்கள் பங்கேற்றகூட்டம் இன்றுகாணொலிகாட்சிவாயிலாகநடைபெற்றது இக்கூட்டமைப்பில் உள்ளநாடுகளுக்கிடையேஊழல் தடுப்பு பரஸ்பரசட்டஉதவி சட்டநடவடிக்கைபரிமாற்றம் ஆகியவற்றில் உள்ளஒத்துழைப்பைமேலும் வலுப்படுத்துவதுளன இக்கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் இந்தியாசார்பில் கலந்துனொண்டமத்தியஅரசின் தலைமைவழக்கறிஞர் திருதுஷார் மேத்தா ணழல் மற்றும் கருப்பு பணநடவடிக்கைக்குஎதிராக இந்தியாகடும் நடவடிக்கைகளைஎடுத்துவருவதாககூறினார்

அப்போதுதீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடுநடத்தியதால் கூட்டுப்பளடயினர் திருப்பிதாக்கியதில் தீவிரவாதிகள் உயிரிழந்ததாககாவல்துறையினர் தெரிவித்தனர் இதனிடையே அனந்த்நாக்கில் நேற்றுகாவல்துறைஆய்வாளர் முகம்மது அஷ்ரப் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டதற்குதுணைநிலைஆளுநர் திருமனோஜ்சின்ஹாகண்டனம் தெரிவித்துள்ளார்

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணிக்குஎதிராகடாஸ் வென்றதில்லிஅணிமுதலில் பேட் செய்யதீர்மானித்துள்ளது துடையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்கவுள்ளது